என்றும் பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

சுட்டப்பேரவையிலிருந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்று வெளிநடப்பு செய்தன

தமிழக மின் உற்பத்திக்கு போதுமான நிலக்கரி கிடைத்து வருவதால் மின் தட்டுப்பாடு இருக்காது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

குறித்து ஆராயப்படும் என்று அமைச்சர் திரு மணிகண்டன் பேரவையில் தெரிவித்தார்

ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றார்

சட்டப்பேரவையில் இன்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வன்முறை சும்பவங்கள் குறித்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் மக்களுக்கு எதிரான எந்தவொரு செயலையும் அரக மேற்கொள்ளாது என்று கூறினார் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து

இதற்கு ஆதாரமாக புகைப்படங்களையும் பேரவையில் முதலமைச்சர் வெளியிட்டார் பொதுமக்களின் உயிரையும் உடமைகளையும் பொதுச் சொத்துக்களையும் காக்க வேண்டும் என்ற நிலையில் வன்முறையாளர்களைக் கலைப்பதற்காக கண்ணீர் புகை வீசி தடியடி நடத்தி அவை பயனளிக்காமல் போன போது தான் இத்தகைய தரதிருஷ்டவசமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார் இச்சும்பவம் நடைபெற்ற உடனேயே மூத்த அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை கலைமை அதிகாரிகளை அழைத்து அவசர ஆலோசனை நடத்தி தூத்துக்குடி பகுதியில் அமைதி திரும்ப உரிய நடவடிக்கைகளை எடுக்க தாம் உத்தரவிட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் தூத்துக்குடியில் நடைபெற்ற சும்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் அறிக்கை கிடைத்ததும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறினார் ஆலையை தொடர்ந்து நடத்துவதற்குரிய அனுமதியினை வழங்கி அதனை பலமுறை புதுப்பித்ததும் முந்தைய திமுக அரசுதான் என்று அவர் குறிப்பிட்டார்

உண்மை நிலை இவ்வாறு இருக்க தாங்கள் செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்காகவே எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு நேற்று பிறப்பிக்கப்பட்ட அரசாணை சட்டப்படி சரியானது செல்லத்தக்கது என்று கூறிய முதலமைச்சர் சுட்ட நிபுணர்களுடன் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டது என்றும் அதன்பின்னர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு பின்னரே சீல் வைக்கப்பட்டதாகவும் கூறினார் இதனை ஏற்று தூத்துக்குடி மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் திமுக ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற பல்வேறு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை குறிப்பிட்டு அதற்காக ஒய்வு பெற்ற நீதிபதி மற்றும் வட்டார மாவட்ட அளவிலான அதிகாரிகள் கொண்ட விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார் முன்னதாக இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஸ்டெர்வைட் ஆலையை நிரந்தரமாக மூடும் வரையிலும் பேரவை நடவடிக்கைகளில் திமுக கலந்து கொள்ளாது என்று தெரிவித்திருக்கிறார் போராட்டக்காரர்கள் முன்னதாகவே பேச்சு வார்த்தைகள் நடத்தாததற்கும் அங்கு நடந்த துப்பாக்கி சூட்டிற்கும் தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றார் போராட்டக்காரர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிய அவர் இத்தொடர்பாக சிறையில் இருக்கும் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் வெறும் அரசாணை மூலம் ஆலையை மூடுவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்த திரு ஸ்டாலின் அரசு இப்பிரச்சினையில் கொள்கை முடிவு எடுக்காததால் அந்நிறுவனம் மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று ஆலையை திறக்க வாய்ப்பிருப்பதாக குட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் முன்னதாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி சண்முகநாதன் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த திரு தமிமுன் அன்சாரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக உறுப்பினர் திரு டிடிவி தினகரன் ஆகியோர் இந்த கவனார்ப்பு தீர்மானத்தின் மீது பேசினார்கள் திரு சண்முகநாதன் அரசு எடுத்த நடவடிக்கைகளை வரவேற்று பாராட்டி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் திருதமிமுன் அன்சாரி மற்றும் திரு டிடிவி தினகரன் ஆகியோர் தூத்துக்குடி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் இரண்டாவது கட்ட விரிவாக்கப் பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலத்தை சிப்காட் நிர்வாகம் ரத்து செய்துள்ளது இத்தொடர்பாக சிப்காட் மேலாண் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இந்த ஆலைக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் தங்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக கூறி புகார் தெரிவித்து போராட்டம் நடத்தியதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் மின்தட்டுப்பாடு இருக்காது என்றும் அனல்மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் மாநில மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனைத் தெரிவித்த அவர் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திற்கு போதிய அளவிற்கு தேவையாள நிலக்கரியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் கூறினார்

ராமநாதபுரம் மற்றம் கடலூர் மாவட்டங்களில் தகவல் தொழில்நுட்பவியல் பூங்காக்களை அமைப்பது குறித்து ஆராயப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு மணிகண்டன் தெரிவித்குள்ளார்

இணைய வழி கணினி தமிழ் பாடத்திட்டம் தமிழ் ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் உருவாக்கித் தரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வளம் மற்றும் இயற்கை வளத்தை பாதுகாக்க மாநில வளக்கொள்கை உருவாக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அறிவித்துள்ளார் சுட்டப்பேரவையில் இன்று வளத்துறை மாளியக் கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் கோயம்புத்தூர் வனக்கோட்டத்தில் காட்டு யானைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு வருவதை தடுக்க தேனீகூடுகள் வேலி அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார் களக்காடு புலிகள் காப்பகத்தில் சூரிய சக்தி மூலம் இயங்கும் கற்றுவாப் படகுகள் அமைத்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் கோடியக்கரை சரணாலயத்தில் நீர் மேலாண்மை யுக்தி மேம்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் அமைப்பு உள்ளிட்டவை ஏற்படுத்தித் தரப்படும் என்றும் கிண்டி சிறுவர் பூங்காவில் விலங்கு க்படங்கள் புதப்பிக்கப்படும் என்றும் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் இன்று துத்துக்குடியில் துப்பாக்கிச் சூடு மற்றும் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முத்ரா வங்கித் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

முதலில் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு அதிபர் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் ஆலோசிக்கவுள்ளார் இந்திய வம்சாவளியினர் மற்றும் முதலீட்டாளர்களையும் சந்தித்து பிரதமர் பேசவுள்ளார் சிங்கப்பூர் செல்லும் வழியில் மலேசியாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் திரு மகாதீர் முகமதுவை சந்தித்து வாழ்த்துத் தெரிவிக்க திட்டமிட்டுள்ளார்

சி பி எஸ் ஈ பாடத்திட்டத்தில் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் அளிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது